பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் இந்தியாவில் ரானுவ ஆயுத உற்பத்தியில் ஈடுபடுமாறு செக்

குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அழைப்பு விடுத்துள்ளார்

முதல்வர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார்

அதற்கான கவுன்சில் கூட்டத்தில் மாநிலங்கள் இணைந்து முடிவு செய்ய வேண்டுமென்று மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறியிருக்கிறார்

செய்ய தீர்மானித்து ஆடி வருகிறது இனி விரிவான செய்திகள் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத மின்சார வாகனங்களை ஊக்குவிக்க கூடுதல் கவனம் செலுத்தப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் தில்லியில் அவர் இன்று தூய்மைப் பயணம் தொடர்பான முதலாவது சர்வதேச மாநாட்டை தொடங்கி வைத்துப் பேசிய அவர் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கான சிறந்த ஆயுதம் தூய்மையான எரிசக்தியின் பயன்பாடு மட்டுமே என்றார் சிறந்த பயண வசதிகள் நகர்ப்புறமயமாதலுக்கு பெரிதும் உதவுவதாகவும் அது பொருளாதாரத்திற்கும் உந்துசக்தியாக திகழ்கிறது என்றும் கூறிய பிரதமர் திரு நரேந்திர மோடி தூய்மை தொலைவு என்ற தத்துவம் இன்று மிக அவசியம் என தெரிவித்தார் பயணிகள் கார்களிலிருந்து பொது போக்குவரத்து வசதிகளுக்கு எளிதில் மாறுவதற்கு ஏற்ற சூழல் அவசியம் என்றும் நெரிசல் இல்லாத சாலைப் போக்குவரத்து அத்தியாவசிய தேவை என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்தியாவில் ராணுவ ஆயுதங்கள் உற்பத்தியில் செக் குடியரசு நிறுவனங்கள் ஈடுபட வேண்டுமென்று குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அழைப்பு விடுத்துள்ளார் அவர் இன்று அஅ்நாட்டு தலைநகர் ப்ராகில் குழு அளவிலான பேச்சுக்களுக்குப் பின்னர் உரையாற்றுகையில் இந்திய மற்றும் செக் குடியரசு நிறுவனங்கள் ராணுவத் தளவாட உற்பத்தியில் கூட்டாக ஈடுபடலாம் என்றார்

அப்போது இருநாட்டு பாதுகாப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்த இரு தரப்பும் ஆர்வம் தெரிவித்ததாக எமது செய்தியாளர் ப்ராகிலிருந்து தெரிவிக்கிறார் இரு தலைவர்களும் பயங்கரவாதத்தை வேரறுக்க வேண்டுமென்றும் அவர்களுக்கான நிதி ஆதாரங்களை அழிக்க வேண்டுமென்றும் வலியுறுத்தியதாக எமது செய்தியாளர் மேலும் கூறுகிறார் குடியரசு துணைத் தலைவர் திரு எம் வெங்கய்ய நாயுடு மூன்று நாள் பயணமாக இன்று அமெரிக்கா புறப்பட்டுச் சென்றார் அவர் இந்திய வம்சாவளியினரால் சிகாகோவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இரண்டாவது உலக இந்து மாநாட்டின் சிறப்பு அமர்வில் வரும் ஞாயிறன்று பங்கேற்கிறார்

அவர் அங்கு பல்வேறு தலைவர்களையும் சந்தித்துப் பேச உள்ளார் மூத்த குடிமக்களின் நலனுக்கென மத்திய அரசு பல்வேறு சுகாதார திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் கூறியிருக்கிறார் புதுதில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சர்வதேச கருத்தரங்கு ஒன்றில் பேசிய அவர் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் இதற்கு உதாரணமாக உள்ளது என்றார்

ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் ஒன்றரை லட்சம் சுகாதார மையங்கள் படிப்படியாக அமைக்கப்படும் என்றார் இவற்றில் முதியவர்களுக்கான மருத்துவ வசதிகளும் வழங்கப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்தார் புத்தகம் ஏந்த வேண்டிய மாணவர்களின் கரங்களில் ஆயுதம் தவழ்வது ஆபத்தானது என்று தமிழக முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார் சென்னை பல்கலைக்கழகத்தின் நூறாண்டு கடந்த வைரவிழா நிகழ்ச்சியில் அவர் இன்று பேசுகையில் மாணவர்கள் கல்வியில் கவனம் செலுத்த வேண்டுமென்றும் சமூகப் பிரச்னைகளை உணர்ச்சிப்பூர்வமாகப் பார்க்காமல் அறிவுபூர்வமாக அணுக வேண்டுமென்றும் குறிப்பிட்டார் உயர்கல்விக்கான மாணவர் சேர்க்கையில் தமிழகம் தேசிய அளவில் முதலிடம் வகிப்பதாக அவர் தெரிவித்தார் பெட்ரோல் டீசல் விலையைக் குறைக்க ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டு வர வேண்டுமானால் மாநில அரசுகள் இது தொடர்பான ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் தங்கள் விருப்பத்தை தெரிவிக்க வேண்டுமென்று மத்திய நிதி மற்றும் கப்பல் துறை இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறியிருக்கிறார் மத்திய அரசின் அம்ருத் திட்டத்தின் கீழ நாகர்கோவில் நகராட்சியில் நிரந்தர குடிநீர் திட்டம் செயல்படுத்த பயன்படுத்தப்பட உள்ள முக்கூடல் மற்றும் புத்தன் அணைகளை அவர் இன்று ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் குட்கா ஊழல் விவகாரத்தில் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க முடியாது என்றும் மாநில அரசுதான் இதுதொடர்பான நடவடிக்கையை எடுக்க வேண்டுமென்றும் கூறினார் தமிழகத்தில் ஊழல் இல்லாத அரசு அமைய வேண்டுமென்று கூறிய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு பொது மக்களை பாதிக்கிறது என்றபோதிலும் நாட்டின் வளர்ச்சியையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்றார் பெட்ரோல் டீசல் ஆகியவை மீது தமிழக அரசு விதிக்கும் வரிகளை குறைக்க முடியாது என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு டி ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் அவர் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் பெட்ரோலிய பொருட்களின் விலையைக் குறைப்பது மத்திய அரசின் கையில்தான் உள்ளது என்றார்

எனவே பெட்ரோல் டீசல் விலையைக் குறைத்தால் அவற்றை செயல்படுத்துவதில் சீரமமாகிவிடும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

இதனை பாதியாகக் குறைத்தால் அது சுமையைக் குறைக்கும் என்றும் அவர் கூறினார் இதனிடையே பெட்ரோல் டீசல் விலை உயர்வைக் கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் வரும் பத்தாம் தேதி நடத்த திட்டமிட்டுள்ள நாடு தழுவிய வேலைநிறுத்தப் போராட்டத்திற்கு முழு ஆதரவளிக்கப்படும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திருச்சி முக்கொம்பு மேலனையில் நடைபெற்று வந்த தற்காலிக சீரமைப்புப் பணிகள் இன்று நிறைவடைந்திருப்பதாக மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் அங்கு இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அணை மதகுகளை வலுப்படுத்த வரைவுத் திட்டம் தயாரிக்கப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றார் மேட்டூர் அணையிலிருந்து கூடுதல் தண்ணீர் திறப்பது குறித்து விரைந்து முடிவெடுக்கப்படும் என்று அவர் மேலும் கூறினார்

இத்தகவலை மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார்

பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இம்முறை நீட் தேர்வு எழுத தமிழகத்தில் ஆயிரம் தேர்வு மையங்கள் தயாராக உள்ளன என்றார் நீட் பயிற்சி விடுமுறை நாட்களில் மூன்று மணி நேரமும் பள்ளி வேலை நாட்களில் மாலை நேரங்களிலும் நடத்தப்படும் என்றார் அவர் இவ்வாண்டு இரண்டு லட்சம் மாணவர்கள் நீட் தேர்வு எழுதுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குட்கா வழக்கு விவகாரத்தில் சிபிஐ சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட மாநில சுகாதாரத் துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் காவல் துறைத் தலைவர் திரு டி கே ராஜேந்திரன் ஆகியோர் மீது இதுவரை நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது அதிர்ச்சியளிப்பதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியிருக்கிறார் அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இருவர் மீதும் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று வலியுறுத்தியுள்ளார் திரையரங்குகளில் விற்கப்படும் தின்பண்டங்கள் குளிர்பானங்கள் ஆகியவற்றுக்கு அதிகபட்ச விலையைவிட கூடுதல் பணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில தொழிலாளர் நலத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது

குளிர்பானங்கள் உணவு பொருட்கள் ஆகியவற்றை கூடுதல் விலைக்கு விற்றது கண்டுபிடிக்கப்பட்டதாக தொழிலாளர் நலத்துறை செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது சில திரையரங்குகளில் தின்பண்டங்களுக்கான அதிகபட்ச விலை காலாவதியாகும் தேதி ஆகியவை குறிப்பிடப்படவில்லை என்றும்

காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஏழைகளுக்கு சமையல் எரிவாயு வழங்கும் திட்டம் சிறப்பாக செயல்படுகிறது இதுபற்றி பயனாளிகள் மற்றும் மற்றும் விநியோகஸ்தர் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்கின்றனர்

விநாயகர் சிலைகள் அமைப்பதற்கான அனுமதியை கோட்டாட்சியர்கள் வழங்குவார்கள் என்றும் ஊர்வலங்களை காவல்துறை அறிவுறுத்தியப் பாதையில் மட்டுமே மேற்கொள்ள வேண்டுமென்றும் மாலை ஆறுமணிக்குள் சிலைகள் கரைக்கப்படும் இடங்களை சென்றடைய வேண்டுமென்றும் காவல்துறை கண்காணிப்பாளர் திருமதி பொன்னி தெரிவித்தார்

அவை மாவட்ட ஆட்சித் தலைவர் திருமதி இன்னசென்ட் திவ்யா மற்றும் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் சரிபார்க்கப்பட்டு பின்னர் பாதுகாப்பு வைப்பறையில் வைக்கப்பட்டன கிரிக்கெட் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கிடையேயான ஐந்தாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து முதலில் பேட் செய்ய தீர்மானித்து ஆடி வருகிறது